திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

நகா்புற வளா்ச்சி மற்றும் புதுப்பிக்கத்தக்க ளிசக்தி துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஜெர்மனியும் கையெழுத்திட்டுள்ளன

இன்று அயர்லாந்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கான விருது வழங்கும் விழா நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது

நிகழ்ச்சியில் பேசிய திரு ராம்நாத் கோவிந்த் நாடாளுமன்ற உறுப்பினா்கள் அந்த தொகுதிக்கு மட்டுமல்ல அரசியல் சாசனத்தின் காவலா்களாக உள்ளதாகவும் தெரிவித்தாா் துணைத்தலைவர் திரு வெங்கையா எதிர்க்கட்சிகள் நாயுடு குடியரசுத் ஆக்கப்பூர்வமாகவும் ஆளும் கட்சியினர் பொறுப்புணர்வோடும் நடந்து கொள்ள வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவது நாட்டிற்கு இழப்பாகும் என்று குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஏழை மக்களின் குரலை பிரதிபலிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்பட வேண்டுமென்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை உறுப்பினர்கள் அவையின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டுமென்றும் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தினாா்

சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருதுகளைப் பெற்றுள்ளவர்களுக்கு மாநிலங்களவையில் இன்று பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இந்த விருதை பெற்றுள்ள திரு குலாம் நபி ஆஸாத் மற்றும் திருமதி நஜ்மா ஹெப்துல்லா அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் செயல்பட்டதாக மாநிலங்களவைத் தலைவா் திரு வெங்கையா நாயுடு பாராட்டு தெரிவித்தாா் இந்த விருதினை பெற்ற மக்களவை உறுப்பினா்களின் பங்களிப்பையும் அவா் எடுத்துரைத்தாா்

நேற்று புதுதில்லியில் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது கடனில் சிக்கித்தவிக்கும் இந்த வங்கியின் பங்குகள் முன்னுரிமை அடிப்படையில் ஆயுள் காப்பீட்டுக் கழகத்திற்கு விற்கப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த நடவடிக்கை மூலம் இரண்டு நிறுவனங்களும் வலுவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டுநலன் மற்றும் சமூக நீதியை பாதுகாக்கும் வகையில் எதிர்கட்சிகள் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்

இதர பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து வழங்குவது தேசிய மருத்துவ ஆணையத்தை ஏற்படுத்துவது போன்றவற்றிற்கு வகை செய்யும் மசோதாக்கள் இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதை அடுத்து பிஜேபி இந்நடவடிக்கைகயை மேற்கொண்டுள்ளது ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டுமென்று கோரி தெலுங்கு தேசும் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அக்கட்சியைச் சே்ந்த திரு ஜெயதேவ் கல்லா கூறியுள்ளார் பிரதமரின் கிராம வீட்டுவசதி திட்டத்தின்கீழ் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் ஒரு கோடி வீடுகள் கட்டப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது

மாநிலங்களவையில் கேள்விநேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் ஒரு லட்சம் பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார்

நகர்ப்புற மேம்பாடு மற்றும் புதபிக்கத்தக்க எரிசக்தித் துறைகளில் ஒத்துழைப்பிற்கு வகை செய்யும் ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஜெர்மனியும் கையெழுத்திட்டுள்ளன ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலாள இந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவுக்காள ஜெர்மனி துதரும் மத்திய அரசின் இணைச் செயலர்களும் கையெழுத்திட்டுள்ளனர்

இந்த பயணத்தின்போது அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கு விவாதிக்கவுள்ளார் மத்திய ஆசிய நாடுகளுடனான உறவை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் திருமதி சுஷ்மா சுவராஜ் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்டில் சட்ட விரோதமாக தங்கியுள்ளவா்களுக்கு மூன்று மாத காலம் அவகாசம் வழங்கியுள்ள திட்டத்தை பயன்படுததி கொள்வது குறித்து இந்திய தூதரக அதிகாரிகள் ஆலோசனை வழங்கி வருகின்றனர் எமது துபாய் செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த ஐக்கிய அரபு எமிரேட்டிற்கான இந்திய துதர் திரு விபுல் சுட்ட விரோதமாக தங்கியுள்ள இந்தியர்களுக்கு உதவிடும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த மூன்று மாத கால அவகாசத்தை பயன்படுத்தி அந்நாட்டில் தங்குவதற்கு சட்டப்பூர்வ அந்தஸ்தை பெறுவதற்கும் அல்லது நாட்டைவிட்டு வெளியேறுவதற்கும் தேவையாள ஆலோசனைகளை அதிகாரிகள் வழங்கி வருவதாக திரு விபுல் தெரிவித்தார் கர்ப்பினி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்கும் மத்திய அரசின் திட்டம் வேலூர்மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் உள்ள மூவாயிரம் அங்கன்வாடி மையங்கள் மூவம் ஊட்டச்சத்து வழங்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சுட்டமன்ற உறுப்பினராக மூன்று முறை பதவி வகித்துள்ள அவர் கடந்த சில மாதங்களாக உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார் அவரது மறைவுக்கு திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அஸ்ஸாம் மற்றும் நாகலாந்து மாநிலங்களில் மழை வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

இதில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அவர் மேலும் கூறுகிறார்

நாகலாந்திலும் மழையினால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலை போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் நிவாரண பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்

உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டி கால் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று அயாலாந்தை எதிர்கொள்கிறது லண்டனில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு பத்தரை மணிக்கு தொடங்குகிறது உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் அஸ்வினி பென்னப்பா இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது